தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையிாவான குழு வரும் பத்தாம் தேதி சென்னை வருகிறது

ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்

துருக்கியில் நடைபெற்று வரும் சா்வதேச சேலஞ்சா் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

நாட்டின் சுதந்திரப் போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த உத்திரபிரதேச மாநிலம் சௌரி சௌவ்ரா சம்பவத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களை காணொலி காட்சி வாயிவாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

மத்திய அரசு தாக்கல் செய்த வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் வளர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதில் சுகாதாரத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

தரமான சுகாதார சேவை அனைவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

நாட்டின் கதந்திரத்திற்காக நடைபெற்ற சவ்ரி சவ்ரா போராட்டத்தில் விவசாயிகள் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்

விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சீாதிருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் விவசாயிகள் சுயசார்பினை எட்ட வேண்டுமென்ற நோக்கில்தான் அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்பட்டதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சவ்ரி சவ்ரா நூற்றாண்டு கொண்டாட்டத்திற்கான சிறப்பு அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிட்டார் உத்திரபிரதேசத்தில் இன்று தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி வரை மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அம்மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது

புதுதில்லியில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஆண்டுவிழாவில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் இந்த தடுப்பு மருந்துகள் பாதுகாப்பானவை என்றும் அவர் திட்டவட்டமாகத் தெரிவித்தார் இது தொடர்பாக பரப்பப்படும் வாந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த தடுப்பு மருந்துகள் குறித்த சரியான தகவல்களை கொண்டு செல்வதற்காக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இளையோரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் டாங்டர் ஹா்ஷ்வா்தன் கேட்டுக் கொண்டாா்

உலக அளவில் குறைந்த நாட்களில் அதிகம் பேருக்கு தடுப்பு மருந்து செலுத்திய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று சுகாதாததுறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இந்த நோய் தொற்று பரவலும் வெகுவாக கட்டுக்குள் உள்ளது

சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி நான்கு நான்கு சதவீதம் அளவிற்கு தற்போது குறைந்துள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது

மத்திய பட்ஜெட்டில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார் சா்வதேச தரத்திற்கு கல்வியின் தரத்தை உயா்த்துவதற்கு இந்த பட்ஜெட் உதவிடும் என்றும் அவா் தெரிவித்துள்ளார்

எந்த ஒரு பிரச்சினைக்கும் சுமூகமாக தீர்வுகாண முடியும் என்று பாரத ரத்னா விருது பெற்ற லதா மங்கேஷ்வர் கூறியுள்ளார் விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக வெளிநாட்டினர் சிலர் தெரிவித்த கருத்துக்கு எதிராக திருமதி லதாா மங்கேஷ்வர் இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார் நாட்டு பிரச்சினையில் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் கருத்துக்களைத் தெரிவிப்பது ந் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சக்சின் டெண்டுல்கர் கூறியுள்ளார் திரைப்பட நடிகர் அஜய் தேவகன் உள்ளிட்டோரும் இப்பிரச்சினையில் மத்திய அரசுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர்

அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளும் இக்குழுவினர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடனும் விரிவாக ஆய்வு மேற்கொள்கின்றனர் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த ஆய்வக் கூட்டத்தில் தலைமைச் செயலரும் பங்கேற்கிறார் தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பயிா் சேதங்களை மத்திய குழுவினா் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர் உள்துறை இணை அமைச்சர் திரு அசுதோஷ் சுக்வா தலைமையிலான இக்குழுவினர் இரண்டு குழுக்களாக பிரிந்து ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகர் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு குழுவும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு குழுவும் இப்பணியினை மேற்கொண்டு வருகின்றனர் நாளை வரை ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளும் மத்தியக்குழு நாளை மறுநாள் புதுதில்லி திரும்புகிறது தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று தொடங்கியது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த விவாதத்திற்கு நாளை பதிலளித்து பேசுகிறா் நாளை வரை நடைபெறவுள்ள இந்த இந்த கூட்டத்தொடரை திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புறக்கணித்துள்ளன